வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

பிரபாத்குமார் தாஸ் கூறியுள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

பிரச்சாரம் முடிவடைய ஒருநாள் மட்டுமே உள்ள நிலையில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலம் கிர் சோம்நாத் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா வாத்ரா ஆகியோர் உத்தரப்பிதேசம் மாநிலம் பதேபூர் சிக்ரியில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார் குஜராத் மாநிலம் சௌராஷ்டிரா மற்றும் பவநகர் பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்ட பின்னர் அவர் இன்று மாலை திருவனந்தபுரம் செல்கிறார் நாளை கொள்ளம் பத்தன்திட்டா ஆலப்புழா திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்ப்பார்க்கப்படுகிறது இதைத்தொடர்ந்து நாளை மறுநாள் வயநாடு தொகுதியிலும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்

மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகத்தில் ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் பணிகளுக்கான துணைத் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி பதவி ஒன்றை உருவாக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அறிவியல் தொழில்நுட்பத் ஊக்குவிப்பதில் துறையில் புதுமையாக்கங்களை ஒருகிணைந்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவிற்கும் பிரேசிலுக்கும் இடையே கடந்த ஆண்டு எட்டப்பட்ட புரிந்தணர்வு ஒப்பந்தம் குறித்தும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுத்துக் கூறப்பட்டது பிரதமர் திரு

ரபேல் போர் விமான வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை தவறாக குறிப்பிட்டது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு உச்ச நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ரபேல் விவகாரம் தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான ஏற்கக்கூடாது என்பது குறித்து அரசின் ஆட்சேபணை தொடர்பாக உத்தரவு பிறப்பித்த உச்ச நீதின்றம் இந்த ஆவணங்கள் விசாரணைக்கு ஏற்றவைதான் என்று கருத்து தெரிவித்தது

சாதி மதத்தை அடிப்படையாகக் கொண்டு தேர்தலில் ஆதாயம் பெறும் வகையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் வேட்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் மத ரீதியான விளம்பரங்கள் அதிகம் நடைபெறுவதாக கூறி அதைத் தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு சுக்கானி என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தனர் நாளை காலை ஆறு மணியிலிருந்து மூன்று நாட்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உத்தரபிரதேச முதலமைச்சரும் பிஜேபி தலைவர்களில் ஒருவருமான யோகி ஆதித்யநாத்துக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது மீரட் நகரில் கடந்த ஒன்பதாம் தேதி அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசியதற்காக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி

கடந்த வெள்ளிக்கிழமை காலை தொடங்கிய அதிரடி சோதனைகள் இன்று காலை முடிவடைந்தன

அரசியல் சார்ந்த விளம்பரங்கள் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களில் வெளிவரும் விளம்பரங்களுக்கு ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்புக் குழுவிடம் அனுமதி பெறுவது அவசியம் என்று இந்திய பத்திரிக்கை கவுன்சில் உறுப்பினர் திரு பிரபாத்குமார் தாஸ் கூறினார்

அப்போது பேசிய அவர் பத்திரிக்கைகளில் வாக்காளர்களை தவறாக வழிநடத்தும் வகையில் பணமோ அல்லது பரிசுப் பொருட்களோ பெற்றுக் கொண்டு செய்திகளை வெளியிடும் விஷயத்தில் இந்திய தேர்தல் ஆணையமும் இந்திய பத்திரிக்கை கவுன்சிலும் கவனத்தோடு செயல்படுவதாக அவர் வாக்காளர்களை தவறாக திசை திருப்பி விடும் என்றும் இந்த விஷயத்தில் ஊடகங்கள் பத்திரிக்கை தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

தேர்தலுக்கு முன்னதாக கருத்துக்கணிப்பு வெளியிடுவதற்கு முன்னதாக அதை மேற்கொண்ட தனி நபர் அல்லது அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாம்பிள்களின் அளவு மற்றும் எண்ணிக்கை ஆகியவை குறித்து தெளிவாக விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பலக்கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் கடைசிக்கட்ட வாக்குப்பதிவு முடியும் வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக் கணிப்புகளை ஊடகங்கள் வெளியிடக் கூடாது என்றும் அவர் கூறினார் புதுவையில் தேர்தல் துறையின் கட்டுப்பாட்டுகள் காரணமாகவே இலவச அரிசி வழங்க முடியாத நிலை உள்ளதாகவும் தேர்தல் முடிந்த மறுநாளே இலவச அரிசி விநியோகிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு

மாநிலத்தில் திட்டங்கள் எதுவும் அமலாகவில்லை என என்ஆர் காங்கிரஸ் பேசி வருவது பொய்யான குற்றச்சாட்டு என்றும் முதியோர் பென்ஷன் மற்றும் விதவை பென்ஷன் வழங்கவில்லை என என் ஆர் காங்கிரஸ் குறை சொல்ல எவ்வித முகாந்திரமும் இல்லை என்றும் அவர் கூறினார் அரசு சார்பு நிறுவனங்களை சேர்ந்த ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை முழுமையாக வழங்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக திரு

நாராயணசாமி குற்றம் சாட்டினார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் செல்லுமிடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுவதாக அவர் மேலும் கூறினார் புதுவையில் முந்தைய என் ஆர் கா ங்கிரஸ் அரசால் கொண்டுவரப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் துறைழுகம் போன்ற திட்டங்களை தடுத்தவர் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி என்று அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம்சாட்டியுள்ளார் இன்று தட்டாஞ்சாவடி பகுதியில் என் ஆர் காங்கிரசுக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் திரு ரங்கசாமியுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து கோரினால் அதைத் தடுப்பேன் என்று முந்தைய மக்களவைத் தேர்தலின்போது பேசியதும் இதே நாராயணசாமி தான் என்றார்

ஏனாமில் உதவித் தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று தமது அலுவலகத்தில் தேர்தல் ஒருங்கிணைப்பாளரும் கல்வித்துறை இயக்குநருமான திரு ருத்ரே கவுடா வுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் தொடர்ந்து புதுச்சேரி முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி அபூர்வா குப்தா தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஏனாமில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுடன் காணொளி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் ஏனாம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரச்சனா சிங் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் புதுவை முதலியார்பேட் பகுதியைச் சேர்ந்த திரு

அரசியல் சார்ந்த விளம்பரங்களுக்கு ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்புக் குழுவின் முன்அனுமதி அவசியம் என்று இந்திய பத்திரிக்கைக் கவுன்சில் உறுப்பினர் திரு பிரபாத்குமார் தாஸ் கூறியுள்ளார் புதுவையில் தேர்தல் முடிந்த மறுநாளே இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்